அயோத்தியில் ராமர் கோவிலுக்குஅடிக்கல் நாட்டியநாள் ஒவ்வொருஇந்தியளின் மளதிலும் நினைவிலும் நீங்கா இடம் பிடித்துள்ளதாகபிரதமர் திரு

இடம் பெறம் என்றுமத்தியஅமைச்சர்கள் பலரும் பெருமிதம் தெரிவித்துள்ளனர் ஜம்முகாஷ்மீர் துணைநிலைஆளுநர் திரு ஜி சிமுர்முதமதுபதவியைராஜினாமாசெய்துள்ளார்

சுஷாந்த் சிங்கின் மரணம் குறித்த விசாரணைநடத்துமாறுமத்திய புலனாய்வு துறைக்குமத்திய அரசுநோட்டீஸ் அனுப்பியுள்ளது

பதிவானவாக்குகள் இன்றுஎண்ணப்படும் அயோத்தியில் ராமர் கோவிலுக்குஅடிக்கல் நாட்டியநாள் ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் நினைவிலும் நீங்கா இடம் பிடித்துள்ளதாகபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார் தமதுட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளஅவர் பூரீ ராமரின் ஆசீர் என்றும் எல்லாருடனும் இருக்கும் என்றுஅவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு இந்தியனின் வாழ்வும் ஆரோக்கியமானதாகவும் சுழிப்பானதாகவும் இருக்கும் என்றும் இந்தியாவில் புதியவளர்ச்சிஏற்படும் என்றுஎதிர்பார்ப்பதாகவும் அவர் நம்பிக்கைதெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் வாழும் நூற்றுக்கணக்கான இந்துக்களின் நம்பிக்கைக்குஅடையாளமாகஅயோத்தியில் ராமர் கோவில் உள்ளதாகமத்தியஉள்துறைஅமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாகஅவர் வெளியிட்டுள்ளட்விட்டர் செய்தியில் கோடிக்கணக்கானநம்பிக்கைக்குமதிப்பளிக்கும் விதமாகபிரதமர் திரு நரேந்திரமோடிராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டியிருப்பதாககூறியுள்ளார் அதறகுநன்றிதெரிவித்துக் கொண்டுள்ளஅவர் மோடபின் திரு அரசுவலிமையானதீர்க்கமானதீர்மானங்களைநிறைவேற்றும் அரசாகஉள்ளதாகஅவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியகலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் திரு மோடிதலைமையிலானஅரசுஅர்ப்பணிப்புடன் செயல்படும் என்றுதிரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் அயோத்தியில் ராமர் ஆலயம் கட்டும் பணிகள் தொடங்கியிருப்பதுநாட்டுமக்களுக்கும் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சியைத் தந்திருப்பதாகமத்தியதகவல் ஒலிபரப்புத் துறைஅமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் இது தொடர்பாகபதிவிட்டுள்ளஅவர் நாட்டில் உள்ளசூழல் மாறியிருப்பதாகவும் சிக்கலானபிரச்னைகளுக்குஎளிதானஅமைதியானமுறையில் தீர்வு காண முடியும் என்பதுநிருபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கோவில் கட்டும் பணிகள் தொடங்கியிருப்பதராமர் கதையின் ராமர் புதியஅத்தியாயமாகஉள்ளதாகமத்தியகல்விஅமைச்சர் திரு

களவுகள் நனவாகும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தின்படிராமர் கோவில் பணிகள் பிரதமர் திரு மோடியின் தலைமையில் தொடங்கியிருப்பதுசிறப்பானதாகும் என்றுஅவரகுறிப்பிட்டுள்ளார் ராமாயண் தொலைக்காட்சித் தொடரில் ராமர் வேடத்தில் நடித்ததிரு அரூண் கோவில் மற்றும் சீதையாகநடித்ததீபிகாசிக்லியாஆகியோர் கோவில் கட்டும் பணிகள் தொடங்கியிருப்பது புனிதநிகழ்வாகும் என்றுகூறியுள்ளனர்

இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமைசேர்க்கும் தருணமாகும் என்றுஅவர் குறிப்பிட்டுள்ளார்

அனுபம் கென் பக்திபாடல் ஒன்றை புரீராமருக்குஅர்ப்பணிப்பு செய்துவலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் ஜம்முகாஷ்மீர் துணைநிலைஆளுநர் திரு ஜி சிமுர்முதமதுபதவியைராஜினாமாசெய்துள்ளார்

கடந்தஆண்டுஅக்டோபரில் அவர் துணைநிலைஆளுநராகநியமிக்கப்பட்டார் அவர் தனதுராஜினாமாகடிதத்தைகுடியரகத் தலைவர் திருராம்நாத் கோவிந்துக்குஅனுப்பியிருப்பதாகஆதாரப் பூர்வதெரிவிப்பதாகஎமதுசெய்தியாளர் கூறுகிறார்

சுஷாந்த் சிங்கின் மரணம் சூறித்த விசாரணைநடத்தமாறுமத்திய புலனாய்வு பாலிவுட் துறைக்குமத்திய அரசுநோட்டீஸ் அனுப்பியுள்ளது

உச்சநீதிமன்றத்தில் சுஷாந்தின் மரணம் குறித்தவிசாரணையைசிபிறமேற்கொள்ளுமாறுபிகார் அரசின் கோரிக்கைஏற்றுக்கொள்ளப்பட்டதாகமத்தியஅரசுதெரிவித்திருந்தது விரைவில் சிபிஐவழக்குவிசாரணையைதொடங்கும் என்றுஅந்தஅமைப்பின் செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார்

மும்பைமற்றும் அதன் கற்றுவட்டாரங்களில் தொடர்ந்தபெய்துவரும் கனமழைநிலவரம் குறித்துபிரதமர் திரு நரேந்திரமோடிமகராஷ்ட்ராமாநிலமுதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரேயுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டுபேசினார்

சென்னைகீழ்ப்பாக்கம் அரசுமருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நிகழ்ச்சிஒன்றில் கலந்துகொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இவர்களில் பலதாய்மார்கள் அறுவைசிசிக்சை மூலமாகவும் சிவர் சுகப்பிரசவத்தின் மூலமாகவும் குழந்தைகளைபெற்றெடுத்தாகவும் குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் அவர் கூறினார்

வெபனாள் தலைநகர் பெய்ருட்டில் துறைமுகப் பகுதியில் அண்மையில் ஏற்பட்டகுண்டுவெடிப்பில் குறைந்ததுநாறுபேர் உயிரிழந்திருப்பதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன நாலாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாககூறப்படுகிறது துறைமுகப் பகுதியில் ஏற்பட்ட இந்தசம்பவத்தின்போதுநகரமேஅதிர்ந்ததாகவும் கரும் மேகங்கள் சூழ்ந்துணெண்டாகவும் நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர்

வெபனானில் வாழும் இந்தியர்கள் இந்தியதூதரகத்தைதொடர்பு கொள்ளலாம் என்றுவெளியுறவுத் துறைகூறியுள்ளது

தேர்தல் பொதுவாகஅமைதியாகநடைபெறற்றது செய்தியாளர் சமுக இடைவெளிகடைபிடித்துமுகக்கவசம் அணிந்துமக்கள் வரிசையில் நின்றுவாக்களித்தனர் காலை ஏழு மணிமுதல் நடைபெற்றவாக்குப்பதிவு கோவிட் நிலைமைகாரணமாகஒருமணிநேரம் நீட்டிக்கப்பட்டது

அதிபர் திருகோத்தபய ராஜ பக்சேபதவிக்காலம் முடிவதற்குஆறுமாதங்களுக்குமுன்னரேநாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது